முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார்

வேலுமணி தெரிவித்துள்ளார்

செய்யப்பட்டதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பத்தாம் வகுப்புபொதுத்தேர்வு தொடர்பாகவும் பள்ளிகள் திறப்பு குறித்தும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று ஆலோசனை நடத்துகிறார் தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ள இந்த ஆலோசனையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்ச் திரு

செங்கோட்டையன் துறையின் செயல் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள்

அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று இது தொடர்பான வழக்கை நேற்று விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கூறியது இத்தேர்வை நடத்துவது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவான கூடுதல் அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த கூட்டம் நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வை ஒத்திவைக்க வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இயல்புநிலை திரும்பி மாணவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் எந்தவித ஆபத்தும் இல்லை என்ற பாதுகாப்பான நிலை உருவான பிறகு தேர்வை நடத்திக்கொள்ளலாம் என்று கூறியுள்ளார்

நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் நாள்தோறும் நோய்பரவல் அதிகரித்து வருவதால் இந்த தேர்வை ஒத்திவைத்து நிலைமை சீரடைந்த பின்னர் நடத்தி கொள்ளலாம் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு

பாலகிருஷ்ணன் கூறியுள்ளார் இயல்பு வாழ்க்கைக்கு தமிழகம் திரும்பாத வரை பத்தாம் வகுப்பு தேர்வை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்திய கம்பூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு

முத்தரசன் தெரிவித்துள்ளார்

விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நகரில் நோய்த்தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக சுமார் ஐந்தாயிரம் படுக்கைகள் தயார் நிலையில் உள்ளதாக கூறினார் நெருக்கடியான காலக்கட்டத்தில் அரசு செயல்பட்டு வருவதாகவும் இந்த நேரத்தில் வதந்திகளை பரப்புவது குற்றமாகும் என்றும் அவர் தெரிவித்தார்

வேலுமணி தெரிவித்துள்ளார்

நோய்த்தடுப்பு பணிகளில் ஈடுபட்டு வரும் களப்பணியாளர்களுக்கு ஹைட்ராக்சிகுளோரோகுயின் மாத்திரைகள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சென்னையில் நோய்த்தொற்றை முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவர மாநில அரசு தீவிரமாக செயல்பட்டு வருவதாக அமைச்சா் டி ஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் அதிகரித்துவரும் நோய்த்தொற்றை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய பணிகள் தொடர்பாக மாநகராட்சி அதிகாரிகளுடன் தமிழக அரசு அமைத்துள்ள அமைச்ச்கள் குழு நேற்று ஆலோசனை நடத்தியது

பாண்டியராஜன் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

உதயகுமார் கேட்டுக் கொண்டுள்ளார் மணலி திருவொற்றியூர் திருவிக

இந்த மண்டலங்களில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது தொடர்பாக அதிகாரிகளை அழைத்து அவர் பேசினார் நோய்த்தொற்றிளை கட்டுப்படுத்த புதிய வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பொதுமக்களுக்கு மருந்து மாத்திரைகள் கபசுரக் குடிநீர் மற்றும் முகக்கவசம் அணிவித்தல் கைகளை சுத்தமாக கழுவுதல் மற்றும் கிருமிநாசினி தெளித்தல் போன்ற பணிகளை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் இப்பணிகளை மேற்கொள்ளும் போது அதிகாரிகள் அனைவரும் முன்னெச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

தற்போது மேற்குத்தொடர்ச்சி மலைகளில் பெய்துவரும் மழையால் அணைக்கு தண்ணீர்வரத்து சற்று அதிகரித்துள்ளது

மேட்டூர் அணை வரும் வெள்ளிக்கிழமை திறக்கப்பட உள்ள நிலையில் திருச்சி அரியலூர் மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்கான பணிகள் தீவிரமடைந்துள்ளன தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன

நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இந்திய தொழில் வா்த்தக சங்கங்களின் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மத்தியில் நேற்று காணொலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கும் தொழில்களுக்கு ஊக்கமளிப்பதற்கும் மத்திய அரசு அனைத்து ஆதரவையும் வழங்கும் என்று உறுதியளித்தாா் நாட்டில் தற்போது பணப்புழக்கம் இருப்பதாகவும் இதில் சிக்கல்கள் ஏதும் இருந்தால் அரசு உரிய நடவடிக்கையை எடுக்கும் என்றும் அவர் கூறினார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட பொருட்களுக்கான தொகையைஅனைத்து அரசு துறைகளும் விரைவில் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் சரக்கு மற்றும் சேவை வரியை குறைப்பது தொடர்பாக அதற்கான குழு தான் முடிவு செய்யும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்

மேலும் பெட்ரோல் அல்லது இயற்கை ளிவாயுவில் இயங்கும் வாகனங்களில் வெளி்நீல வண்ண ஸ்டிக்கா் மற்றும் டீசல் வாகனங்களில் ஆரஞ்ச் வண்ண ஸ்டிக்கா் ஒட்டப்படும் மாசு கட்டுப்பாட்டு தரத்திற்கான வாகனங்களை தனியாக அடையாளம் காண இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது ஊரடங்கால் வெளிநாடுகளில் சிக்கிய இந்தியா்களை விமானம் மற்றும் கப்பல் மூலமாக மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது

தூத்துக்குடி மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் பேருந்து பயண அட்டையை புதுப்பிக்காமல் வரும் ஆகஸ்ட் மாதம் வரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்துரி கூறியுள்ளா் பெரம்பலூர் வடக்கு மாதவி சாலையில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் வித்து பயிரான எள் ஏலம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

பிரவின் நாயர் கூறியுள்ளார்

பிரபாகரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார்